கஜா புயல் சேதங்களை பார்வையிட்ட மத்திய குழுவினர் முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமியை இன்று சென்னையில் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கின்றனர்

புயல் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மின்வாரிய ஊழியர்கள் இரவு பகல் பாராமல் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு

முதலீட்டாளர்கள் முன்வரவேண்டும் என்று அமைச்சர் திருமதி

கஜாடபுயல் மத்தியடகுழு கஜா புயலால் பாதிக்கப்பட்ட தஞ்சை திருவாரூர் நாகை புதுக்கோட்டை மாவட்டங்களில் மத்திய குழுவின் ஆய்வு நிறைவடைந்த நிலையில் சென்னையில் இன்று முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமியை இக்குழுவினர் சந்தித்து ஆலோசனை மேற்கொள்கின்றனர் இக்குழுவினர் தங்களது ஆய்வின் அடிப்படையில் மத்திய அரசிடம் நாளை அல்லது நாளை மறுநாள் அறிக்கை தாக்கல் என எதிர்பார்க்கப்படுகிறது

இந்நிலையில் புயல் மீட்பு பணிகள் காரணமாக நாகை வருவாய் கோட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கும் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை திருத்துறைப்பூண்டி கோட்டூர் ஒன்றியங்களில் உள்ள பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக மத்திய குழுவினர் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் திரு நாராயணசாமியுடன் ஆலோசனை மேற்கொண்டனர்

சரோஜா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பொருட்களை வழங்கி வருகின்றனர்

தங்கமணி தெரிவித்துள்ளார்

பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மின் சீரமைப்பு பணிகள் பெரும் சவாலாக உள்ளது என்று கூறிய அவர் இருப்பினும் மின்வாரிய ஊழியர்கள் இரவு பகல் பாராமல் பணியாற்றி வருவதாக கூறினார்

திருவாரூர் நாகை தஞ்சை புதுக்கோட்டை மாவட்டங்களில் மின்சார கட்டமைப்பு முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார்

அமைச்சர்கள் திரு செல்லூர்

காமராஜ் திரு

கஜாட திருச்சி திருச்சி மாவட்டம் லால்குடி ஒன்றியத்திற்குட்பட்ட பம்பரம்சுத்தி கிராமத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட வாழை விவசாயிகளை மாநில அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திருமதி

வளர்மதி இன்று நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர் தொடர்ந்து லால்குடி ஒன்றியத்திற்குட்பட்ட பூவாளுர் பகுதியிலும் அமைச்சர்கள் சேதமடைந்த வாழைகளை பார்வையிட்டனர்

மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

கஜாடபுயல் தஞ்சை தஞ்சை மாவட்டத்தில் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பொகுமக்கள் நியாயவிலைக்கடைகளில் அடுத்த மாதம் பெற வேண்டிய அரிசியை தற்போதே பெற்றுக்கொள்ளலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு

புதுதில்லியில் இன்று நடைபெற்ற விருதுபெறும் நிகழ்ச்சியில்பேசிய அவர் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தமிழகத்தின் இரண்டாம் நிலை நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார்

முன்னதாக மத்திய சுகாதார இணையமைச்சர்கள் திரு அஸ்வின் குமார் சௌபே திருமதி

புதுதில்லியில் பாதுகாப்பு தொடர்பான ரக்ஷா க்யான் ஷக்தி இயக்கத்தை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் அனைத்து புதுப்பித்தல் திட்டங்களையும் வலுப்படுத்த இந்த இயக்கம் வழிவகை செய்யும் என்றார்

கிரண்டயிஜிஜு பேரிடர் மேலாண்மையில் இந்தியா முன்னிலை வகித்து வருவதாக மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு

பேரிடர் தொடர்பான சவால்களை எதிர்கொள்ளும் விஷயத்தில் இந்தியாவின் பங்கு உலக அளவில் பேசப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்

முன்னதாக பள்ளி மாணவர்கள் தேர்வை எதிர்கொள்ளும் வகையிலான பரீட்சைக்கு பயமேன் என்ற பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்ட புத்தகத்தை மாணவர்களுக்கு திரு

மேட்டு் மேட்டுர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக திறந்து விடப்படும் தண்ணீரின் அளவு இரண்டாயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது

இதையொட்டி புவனேஸ்வர் கலிங்கா மைதானத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்கும் வண்ணமிகு கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் இன்று மாலை நடைபெறுகின்றன